சுயசார்பு இயக்கத்தின்கீழ் உற்பத்தியுடன் இணைந்தஊக்கத்தொகைவழங்கும் திட்டத்திற்குமத்தியஅமைச்சரவை இன்றுஒப்புதல் அளித்தது

பத்துஆசியான் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கவுள்ளனர் ஆசியான் நாடுகளுக்கிடையேசாலைமற்றும் தொலைத்தொடர்பு வசதி கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் கல்வி திறன்மேம்பாடுஉள்ளிட்டபல்வேறுமுக்கியவிஷயங்கள் குறித்து இந்தஉச்சிமாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது

ஆசியான் நாடுகளுக்கிடையேஒத்துழைப்பைவலுப்படுத்துவதற்கானஒருவாய்ப்பாக இந்தஉச்சிமாநாடுஅமையும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திருநரேந்திரமோடி ஆயுர்வேதகல்விக்கான இரண்டுதேசிய அளவிலான நிறுவனங்களை நாளை தொடங்கிவைக்கிறார் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ளதேசிய ஆயர்வேதகல்விகழகத்தையும் ஜாம் நகரில் ஆயுர்வேதஆசிரியர் பயிற்சிமற்றும் ஆராய்ச்சிநிறுவனத்தையும் காணொலிகாட்சி மூவம் பிரதமர் தொடங்கிவைக்கவுள்ளார்

புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் காணொலிக் இன்று காட்சிவாயிலாகநடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் நிதித்துறைஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் இந்ததிட்டத்தின் விவரங்களைஎடுத்துரைத்தனர்

உற்பத்திமட்டுமின்றிஏற்றுமதியையும் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் தனியார் பங்களிப்புடன் கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்கானதிட்டத்தைமறுசீரமைத்துதொடர்ந்துமேற்கொள்வதற்கும் அமைச்சரவைஒப்புதல் வழங்கியதாகஅவர் தெரிவித்தார்

அம்மாநிலங்களில் தற்போதுநோய் தொற்றபரவிவரும் நிலை நோய் தடுப்புக்கானபணிகளைவிரைந்தமேற்கொள்வதுஉள்ளிட்டவிஷயங்கள் குறித்துஅவர் கேட்டறிந்தார்

தேசியநீர் விருதுகளைகாணொலிக் காட்சிவாயிலாக இன்றுவழங்கிஅவர் பேசினார் தேசியநீர் கொள்கையைமத்தியஅரசுவகுத்திருப்பதபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் அவர் கூறினார் இந்தவிருதினைபெற்றஅனைவருக்கும் வாழ்த்துதெரிவித்துக் கொள்வதாகவும் திருவெங்கப்பநாயுடு தெரிவித்தார் தேசியஅளவில் நீர் மேலாண்மையில் சிறந்தமாநிலத்திற்கானவிருதுமிழகத்திற்குவழங்கப்பட்டது ஆதாரங்களைபாதுகாப்பதற்காகசிறப்பாகசெயல்பட்டதற்காகதென்மண்டலத்திற்கானமுதல் நீர் பரிசினைகோவைகுளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமணிகண்டன் பெற்றுக் கொண்டார்

இன்றுவெளியிட்டுள்ளகாணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

இன்றிரவு ஒன்பதரைமணிக்குஎஃப் எம் கோல்டுமற்றும் கூடுதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகவுள்ள இந்தசிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நேயர்களின் சந்தேகங்களுக்குளய்ம்ஸ் மருத்துவமனையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் பியுஷ்ரஞ்சன் பதிலளிக்கவுள்ளார்

கேரிடென்னிஸ் சேலஞ்சர் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஷ்வரன் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்